இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறுகிறது

விதிமுறைகளைகண்டிப்புடன் கடைபிடிக்குமாறுமத்தியஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டிசென்னையில் இன்றுதொடங்குகிறது

இந்தஉச்சிமாநாட்டின்போது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்துவிவாதிப்பார்கள் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நீர் நீர்வாகம் வேளாண்மைமற்றும் உணவுப்பதனம் சுகாதாரம் பொலிவுறு நகரங்கள் நகரங்கள் நகரங்கற போக்குவரத்து அறிவியல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கவல்லளரிசக்தி விண்வெளிபோன்றதுறைகளில் இரு நாடுகளும் விரிவானஒத்துழைப்பைகொண்டுள்ளன பொருளாதாரஒத்துழைப்பொறுத்தவரை இந்தியாவில் அதிகஅளவில் முதலீடுசெய்வதில் மூன்றாவதபெரியநாடாகநெதர்லாந்துவிளங்குகிறது

இருதரப்பு பொருளாதாரமேம்பாட்டுவிஷயங்களோடு சார்ந்தபிராந்தியமற்றம் உலகளாவியவிஷயங்கள் குறித்தும் பிரதம் திருநரேந்திரமோடியும் நெதா்லாந்துபிரதம் திரு ரூத்தேயும் கருத்துபரிமாற்றம் செய்துகொள்வார்கள் என்றுதெரிகிறது கோவிட் நோய் தொற்றுஅதிகரிப்பதைதவிர்க்கமக்கள் இந்தநோயைஎளிதாகஎடுத்துக் கொள்ளாமல் விதிமுறைகளைகண்டிப்புடன் கடைபிடிக்குமாறுமத்தியஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டில் கோவிட் நோய் தொற்றுஅதிகித்துவருவதுகுறித்து இந்தகூட்டத்தில் அமைச்சர்கள் கவலைதெரிவித்தனர் நோய் தொற்று பரவுவதைசமாளிக்கதேவையானஅனைத்துவசதிகளையும் வழங்க அமைச்சர் மாநிலங்களுக்குஉறுதியளித்தார்

இதுவரைஒன்பதகோடிக்கும் அதிகமானடோஸ் தடுப்பூசிபோடப்பட்டிருப்பதாககூறியுள்ளஅமைச்சா் மாநிலங்களுக்கும் யுனியன் பிரதேசங்களுக்கும் தடுப்பூசிவிநியோகத்தைமத்திய அரசுதொடர்ந்துகண்காணித்தும் விரிவுபடுத்தியும் வருகிறதுஎன்றுதெரிவித்துள்ளார் சிலமாநிலங்களுக்குதடுப்பூசிவழங்குவதில் மத்தியஅரசுபாரபட்சம் காட்டுவதாகக் கூறுவதில் உண்மை இல்லைஎன்றும் தங்களின் திறமையின்மையமறைப்பதற்காக இவ்வாறகூறுவதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் பிஜேபிஅல்லாதகட்சிகள் ஆட்சிசெய்யும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆகியமாநிலங்களுக்குமிகஅதிகஅளவிவானதடுப்பூசிமருந்துவழங்கப்பட்டுள்ளதாகஅமைச்சர் தெரிவித்ததுள்ளார் மகாராஷ்டராவுக்குஒருகோடியே லட்சத்திற்கும் கூடுதலானடோஸ் தடுப்பூசிமருந்தும் ராஜஸ்தானுக்குஒருகோடியேநான்குவட்சத்திற்கும் அதிகமானடோஸ் தடுப்பூசிமருந்தம் வழங்கப்பட்டிருப்பதைடாக்டர் ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரின் பாதுகாப்புப் படையினர் நேற்றுமுதல் மேற்கொண்டநடவடிக்கைகளில் தீவிரவாதிகள் ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சோபியான் மாவட்டத்தில் நேற்றுபிற்பகல் தொடங்கி இன்றுகாலைவரைநீடித்தரானுவம் காவல்துறை மத்தியரிசர்வ் காவல்படைஆகியவற்றின் தீவிரவாதிகளுக்கும் இடையேஏற்பட்டதுப்பாக்கிசண்டையில் ஐந்துதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் சோபியானின் ஐன் மொகல்லாஎன்ற இடத்தில் தீவிரவாதிகள் ஒருவீட்டில் பதங்கி இருப்பதாககிடைத்தகவலைஅடுத்து கூட்டுப்படையினர் அந்தவீட்டைசுற்றிவளைத்து மேற்கொண்டநடவடிக்கையில் இந்ததீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனா் இந்தசண்டையில் நான்குவீரர்கள் காயமடைந்தனர் புல்வாமாமாவட்டம் அவந்திபுறாபகுதியில் பாதுகாப்புப் படையினர் இன்றுகாவைமேற்கொண்டநடவடிக்கையின்போதுதீவிரவாதிகள் இரண்டுபோ் குட்டுக் கொல்லப்பட்டனா் தடைசெய்யப்பட்டதீவிரவாதஅமைப்பிள் தலைவா் என்றுகூறப்படும் இம்தியாஸ் ஷா கொல்லப்பட்ட இரண்டுபேரில் ஒருவராவார்

இந்ததேர்தலையொட்டிபாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

செல்விமம்தாபானாஜிக்குதோ்தல் ஆணையம் அனுப்பியுள்ள இரண்டாவதநோட்டீஸ் இதுவாகும்

உலக புகழ்பெற்ற தஞ்சைபெரியகோவில் சித்திரைதிருவிழா இன்றுகொடியேற்றத்துடன் தொடங்கியது

முதல் ஆட்டத்தில் மும்பைஅணி பெங்களூரு அணியைஎதிர்கொள்கிறது இரவு ஏழரைமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது நாளைசென்னைஅணி தில்லிஅணியைஎதிர்கொள்கிறது சென்னை அகமதாபாத் பெங்களூரூ கொல்கத்தா தில்லி மும்பைஆகிய ஆறு நகரங்களில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன